திமுக தலைவர் திரு

ஸ்டாலின் ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித்தை இன்று சந்தித்து ஆட்சியமைக்க உரிமை கோரியுள்ளார்

மேற்கு வங்க மாநில முதலமைச்சராக செல்வி மம்தா பானா்ஜி இன்று பதவியேற்றார்

வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடுமென்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

ஸ்டாலின் ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித்தை இன்று சந்தித்து ஆட்சியமைக்க உரிமை கோரினார்

இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு

பாரதி ஆளுநர் இன்று மாலைக்குள் ஆட்சியமைக்க திரு ஸ்டாலினுக்கு அழைப்பு விடுப்பார் என எதிர்பார்க்கப்படுவதாக கூறினார் அதனை தொடர்ந்து நாளை மறுநாள் ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் எளிய நிகழ்ச்சியில் திரு ஸ்டாலின் முதலமைச்சராக பதவியேற்கிறார்

மம்தா பானர்ஜி இன்று பதவியேற்றார் கொல்கத்தாவில் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ஜெகதீப் தங்கர் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கு வங்க முதலமைச்சராக பதவியேற்ற செல்வி

பிரதமர் வெளியுறவு அமைச்சகம் மற்றும் பிரிட்டன் நாட்டின் வெளிநாட்டு காமன்வெல்த் மேம்பாட்டு அலுவலகங்களுக்கு இடையில் கையெழுத்தான திறன் மேம்பாட்டு ஒத்துழைப்பிற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி சர்வதேச தலைமையிலான அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது புதுதில்லியில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு எட்டப்பட்டுள்ளது இதன் மூலம் இருநாடுகளுக்கிடையே திறன் மேம்பாட்டில் ஒத்துழைப்பு மேம்படுவதோடு புதிய சந்தை வாய்ப்புகள் கண்டறியப்பட்டு சுயசார்பை எட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நம் நாட்டின் படைப்பாற்றல் திறன் மேம்பாட்டு சூழல் இதன் மூலம் மேலும் வளர்ச்சியடைய வகை செய்யப்பட்டுள்ளதோடு நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகள் விரைவு படுத்தப்பட்டு உள்ளடக்கிய மின்சந்தைகள் மூலம் படைப்பாற்றல் பரிவர்த்தனைக்கும் வழி வகை செய்யப்பட்டுள்ளது

இந்தியா அமெரிக்கா இடையேயான நல்லுறவை இது எடுத்துக்காட்டுவதாக மத்தியஅரசு கூறியுள்ளது

விஷ்ணு கோவிட் நெல்லை மாவட்டத்தில் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான பரிசோதனை மற்றும் சிகிச்சை மையத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷ்ணு இன்று திறந்து வைத்தார்

முகக்கவசம் சமூக இடைவெளியை மக்கள் கட்டாயம் பின்பற்றவும் தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டள்ளது இருவரி கோவை மாநகராட்சியின் மேற்கு மண்டல பகுதிகளில் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகளை மாநகராட்சி ஆணையர் திரு குமரவேல் பாண்டியன் இன்று ஆய்வு செய்தார்

புதுதில்லியில் காணொலி மூலம் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோவிட் கொற்று பரவலின் வேகம் அதிகமாக இருக்கும் நிலையில் சரழகத்தின் பிரிவுகளும் பாதிக்கப்பட்டிருப்பதை அனைத்து அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்

அடுத்த மூன்றாண்டுகளில் கடனை திருப்பி செலுத்து வகையில் இந்த உதவி அளிக்கப்படும் என்றார் தென்மேற்கு பருவமழை சராசரியாக இருக்கும் பட்சத்தில் பணவீக்க விகிதம் குறையும் என்று கூறிய அவர் தானியங்கள் மற்றும் முக்கிய காய் கனிகளின் விலை குறைய வாய்ப்பிருக்கும் அதே வேளையில் பருப்பு வகைகள் மற்றும் சமையல் எண்ணெய்களுக்கான நெருக்கடி தொடரும் என்றார்

ஸ்டெர்லைட் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்சிஜன் உற்பத்தி முன்னேற்பாட்டு பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர்

ராதாகிருஷ்ணன் இன்று தொடங்கி வைத்தார்

தகுதியுடைய விண்ணப்பதாரர்கள் தங்களது கல்வி தகுதி முன் அனுபவம் தொடர்பான சான்றிதழ்களுடன் இந்த நேர்முக தேர்வில் கலந்துகொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மறைவு திருச்சி அகில இந்திய வானொலி நிலையத்தில் துணை இயக்குநராகவும் நிகழ்ச்சி பொறுப்பாளராகவும் பணியாற்றி உடல்நலக்குறைவு காரணமாக நேற்றிரவு திருச்சியில் காலமானார்

திருநெல்வேலி நாகர்கோவில் உள்ளிட்ட வானொலி நிலையங்களிலும் அவர் பணியாற்றியுள்ளார்